சுயசார்பு இந்தியாவை கட்டமைக்க தொழில் மற்றும் வர்த்தக துறையினர் முழு திறன்களையும் பயன்படுத்தி உறுதியுடன் செயலாற்றவேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக்கொண்டுள்ளார் வர்த்தக சங்கங்களின் கூட்டமைப்பான அசோசெம்மின் வாரவிழாவில் இன்று காணொலி காட்சி வாயிலாக அவர் உரையாற்றினார் உற்பத்தித் துறையின் வளர்ச்சிக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என்று பிரதமர் கூறினார் இதனைக் கருத்தில் கொண்டே சுயசார்பு இந்தியா இயக்கத்திற்கு உத்வேகம் அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புக்களை உருவாக்குவதில் தொழில்துறையினர் முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் உள்கட்டமைப்பு வசதிகள் மட்டுமன்றி டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கும் தற்போது முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார்

சா்வதேச சமுதாயம் இந்தியாவின் மீது வைத்துள்ள நம்பிக்கையையே இது உணா்த்துகிறது என்றும் அவா் கூறினா் உலகம் மீண்டும் ஒரு தொழில் புரட்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகக் கூறிய பிரதமர் இதனை கருத்தில் கொண்டு நமது செயல்பாடுகள் அமைய வேண்டுமென்று கேட்டுக் கொண்டாா் இந்த நிகழ்ச்சியில் வா்த்தக சங்கங்களின் கூட்டமைப்பின் விருதினை டாடா நிறுவனத்தின் தலைவா் திரு ரத்தன் டாடாவுக்கு திரு நரேந்திரமோடி வழங்கினார் புதிய வேளாண் சட்டங்கள் தொடர்பான தவறான தகவல்களுக்கு முற்றப்புள்ளி வைக்கும் விதமாக மத்திய வேளான்துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் விளக்கம் ஒன்றை தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளில் இன்று வெளியிட்டுள்ளார் குறைந்தபட்ச ஆதார விலை நடைமுறை தொடரும் என்றும் வேளாண் விளைபொருள் விற்பனை குழு மண்டிகள் தொடர்ந்து செயல்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் விவசாயிகளின் நிலத்திற்கு அச்சுறுத்தல் இல்லை என்றும் பயிருக்கு மேற்கொள்ளப்படும் ஒப்பந்தத்தால் எந்த சூழ்நிலையிலும் நிலம் பாதுகாப்பாகவே இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண மத்திய அரசு சார்பில்கமுகமானபேச்சுவார்த்தைக்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளில் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார் மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் விவசாயிகளுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தமது உணர்வுகளை வெளிப்படுத்தியுள்ளார் என்றும் உழவர் பெருமக்கள் அதை படிக்க வேண்டும் என தாம் கேட்டுக்கொள்வதாகவும் அந்த செய்தியில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த தகவலை வேளாண் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் பகிர வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட மத்திய அமைச்சா்கள் குழுக் கூட்டத்திரல் காணொலி காட்சி வாயிலாக இன்று அவர் உரையாற்றினார்

பிரதமா் திரு நரேந்திரமோடி தொலைநோக்கு அடிப்படையில் மேற்கொண்ட நடவடிக்கைகளே இந்த நோய் தொற்று பரவல் கட்டுக்குள் இருப்பதற்கு காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார்

கடந்த ஜனவரி மாதம் முதல் இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக மாநில அரசுகளுடன் இணைந்து விரிவான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் வளர்ச்சியடைந்த நாடுகளைவிட நம் நாட்டில் இந்த நோய் தொற்று தடுப்புப் பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டதகாகவும் அவர் கூறினார் இந்த நோய் தொற்று பரவலை கட்டப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட மருத்துவ கட்டமைப்பு வசதிகளையும் அமைச்சர் எடுத்துரைத்தார் இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்படும் இந்திய திரைப்படங்களின் பட்டியலை தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் வெளியிட்டுள்ளார்

அத்துமீறலில் ஈடுபடுவோருக்கு தகுந்த பதிவடி கொடுக்கும் திறன் இந்தியாவுக்கு உள்ளது என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் கூறியுள்ளார் ஹைதராபாத்தில் உள்ள விமானப்படை பயிற்சி மையத்தில் ஒருங்கிணைந்த படைகளுக்கான பயிற்சி நிறைவு விழாவில் இன்று கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் போரில் நான்கு முறை தோல்வியடந்தபோதிலும் பாகிஸ்தான் எல்லைப்பகுதியில் அத்தமீறலை தொடர்வதாக அவர் குற்றம் சாட்டிணார் தீவிரவாத செயல்களை ஊக்குவிப்பதன் மூலம் இந்தியாவுக்கு எதிரான மறைமுகப் போரில் பாகிஸ்தான் ஈடுபடுவதாகவும் அவர் கூறினார் இந்தியா அமைதியை விரும்பும் நாடு என்றும் ஆனால் பிற நாடுகள் இடையூறுகளை ஏற்படுத்தினால் அவை முறியடிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் விமானப்படையின் சிறப்பான செயல்பாடுகள் குறித்தும் திரு ராஜ்நாத்சிங் விரிவாக எடுத்துரைத்தாா் மத்தியஅரசு செயல்படுத்தும் திட்டங்களின் பலன்கள் மேற்குவங்க மாநில மக்களுக்கு சென்றடையாமல் மாநில அரசு தடுப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குற்றம்சாட்டியுள்ளார் அந்த மாநிலத்தின் மிட்னாபூரில் இன்று மாலை பிஜேபி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்துகொண்டு பேசிய அவர் ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் விவசாயிகளுக்கான நிதியுதவி திட்டம் போன்றவை மேற்குவங்க மாநிலத்தில் முறையாக செயல்படுத்தப்படவில்லை என்றார் திரிணமூல் காங்கிரஸ் ஆட்சியில் ஊழல் மற்றும் முறைகேடுகள் அதிகம் நடைபெறுவதாகவும் திரு அமித்ஷா குற்றம் சாட்டினார் அக்கட்சியின் செயல்பாடுகளை ஏற்கமுடியாத பல முன்னணி தலைவர்கள் தொடர்ந்து பிஜேபியில் இணைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இன்ற நடைபெற்ற பொதக்கூட்டத்தின்போது திரிணமூல் காங்கிரஸ் கட்சி சுட்டப்பேரவை உறப்பினர்கள் ஆறுபேர் உட்பட பத்து சுட்டப்பேரவை உறுப்பினர்கள் பிஜேபியில் இணைந்தனர் முன்னதாக கொல்கத்தாவில் சுவாமி விவேகானந்தர் வாழ்ந்த பூர்வீக இடத்திற்கு சென்று அங்கு அவரது திருவுருவப்படத்திற்கு திரு அமித்ஷா மரியாதை செலுத்தினார் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோளியாகாந்தி அக்கட்சியின் மூத்த தலைவர்களுடன் இன்று புதுதில்லியில் ஆலோசனை மேற்கொண்டார் திரு குலாம்நபி ஆஸாத் திரு ஆனந்த் சா்மா திரு சிதம்பரம் திருமதி அம்பிகா சோனி மற்றும் பலர் இந்த ஆலோசனையில் பங்கேற்றனர் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கர்நாடக மாநிலத்தில் எட்டு நெடுஞ்சாலை திட்டங்களை மத்திய சாலைப்போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின்கட்கரி இன்று காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார்

உத்திரபிரதேசத்தின் ராம்பூரில் கைவினை கலைஞர்கள் உற்பத்தி செய்த பொருட்கள் கண்காட்சியை முன்னதாக காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் நாட்டின் ஒட்டுமொத்த மேம்பாட்டிற்கு பொருளாதார வளர்ச்சி அவசியமாகிறது என்று கூறினார்

வளவிலங்குகள் ரயில்களில் அடிபட்டு உயிரிழப்பதை தடுக்க நவீன தொழில்நட்பங்கள் அவசியம் என்று மத்திய மின்னு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர்பிரசாத் கூறியுள்ளார் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா தொலைத்தொடர்பு திறன் மேம்பாட்டு விருது வழங்கும் நிகழ்ச்சி புதுதில்லியில் இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கேரளாவில் மீனவர்கள் பயன்பெறும் வகையில் சி மொபைல் என்ற தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதாகவும் இதை தமிழகம் கர்நாடகம் ஒடிசா போன்ற மற்ற மாநிலங்களும் பயன்படுத்தலாம் என்றும் ஆலோசனை தெரிவித்தார்

கோவாவில் நடைபெற்று வரும் ஐ எஸ் எல் கால்பந்துப் போட்டியில் சென்னை அணி இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது